கூறியுள்ளார்

தொற்றுபரவல் நாடுமுழுவதும் பள்ளிகளில் கோடைகாலத்திலும் மதியஉணவுத் திட்டத்தைநீட்டிக்கமத்தியஅரசுமுடிவு செய்துள்ளது

ரவிசங்கள் பிரசாத் அறிவித்துள்ளார்

எடப்பாட்பழனிசாமிகூறியுள்ளார்

இன்றுகாலைவரை ஆயிரத்து பேர் உயிரிழந்துவிட்டதாகவும் கூறினார்

ஹா்ஷ்வா்தன் கூறியுள்ளாா்

நோய்த்தொற்றைஎதிர்கொள்ளபல்முனைஆராய்ச்சி யுக்திகள் மற்றும் நடவடக்கைகள் தற்போதுதயாராகிவருவதாகமத்தியஅமைச்சருடன் நடந்தகலந்துரையாடலின் போதுஉயிரிதொழில்நுட்பதுறையின் செயலாளர் திருமதி ரேணு ஸ்வருப் தெரிவித்தார்

ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் தெரிவித்துள்ளார் புகுதில்லியில் இருந்துகாணொலிகாட்சிவாயிலாகமாநிலகல்விஅமைச்சர்கள் மற்றம் கல்வித்துறைசெயலாளர்களுடன் அவர் கலந்துரையாடியபோது இதனைதெரிவித்தார்

ஊரடங்கு காலத்தில் மாணவர்கள் போதியஉணவு இல்லாமல் பாதிக்கப்படக்கூடாதுஎன்பதற்காகவும் அவர்களின் உடல்நலனைகருத்தில் கொண்டும் போதமானஅளவு ஊட்டச்சத்துவழங்க திட்டமிட்டுள்ளது

மத்தியதொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறைஅமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் புதுதில்லியில் இருந்துகாணொலிகாட்சிவாயிலாகஅனைத்தமாநிலதகவல் தொழில்நட்பஅமைச்சர்களுடன் கலந்துரையாடியபோது இதனைதெரிவித்தாா்

முண்டாகேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாகஅகில இந்தியவானொலிக்குஅவர் அளித்துள்ளபேட்டியில் மத்திய மாநிலஅரசுகள் இந்நோய்த்தொற்றைதடுக்கவகுத்துள்ளவழிகாட்டுதல்கள் நாட்டில் உள்ள சமூகத்தைமட்டுமல்ல ஒவ்வொருதனிநபரின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துவதாகஉள்ளதுஎன்றுகூறினார்

இதற்காகஅந்தகோவில் பூஜைகள் வண்ணமலர்களைகொண்டு அலங்கரிக்கப்பட்டிருந்தது

எடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார் இன்றுகாலைதலைமைச் செயலகத்தில்மாவட்டஆட்சியர்களுடன் காணொலிகாட்சிவாயிலாகஆய்வு மேற்கொண்டஅவர் தொடக்கஉரையின்போது இவ்வாறுகூறினார் மாநிலஅரசுமேற்கொண்டுவரும் முன்னெச்சரிக்கைநடவடிக்கைகள் காரணமாகஊராட்சிகள் பேரூராட்சிகள் மற்றும் நகராட்சிப் பகுதிகளில் இநதநோய் பரவல் பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகத் தெரிவித்தார் சென்னைமாநகராடசிக்குஉட்பட்டபகுதிகளில் மக்கள் தொகைஅதிகமாக இருப்பதன் காரணமாகநோய்த்தொற்றுபாதிப்பு அதிகரித்துவருவதாகஅவர் கூறினார் அரசின் அறிவுரைகளைபொதுமக்கள் முழுமையாகபின்பற்றினால் இந்தநோய் தொற்றுபரவலைதடுக்க முடியும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

சமுதாயசமையல் கூடங்கள் மூலம் ஏழைமக்களுக்குஉணவு விநியோகம் செய்யப்பட்டுவருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இதேபோல் இடம்பெயர்ந்ததொழிலாளர்களுக்குதேவையானஅனைத்துஉதவிகளும் வழங்கப்பட்டுவருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார்

இருப்பினும் நாளைபொதுமக்கள் அத்தியாவசியப் பொருட்களானகாய்கறி பழங்கள் மற்றும் மளிகைப் பொருட்களைவாங்குவதற்குஏதுவாககாலை மணிவரைஅத்தியாவசியப் பொருட்களைவிற்கும் கடைகள் திறந்திருக்கஅனுமதிக்கப்படும் என்றுஅரசுகூறியுள்ளது

டொனால்ட் டிரம்ப் அறிவித்துள்ளாா்

வி